வாழ்வாதாரத்தை வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு

இறக்குமதிக்கு படிப்படியாக தடை விதிக்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கோவிட் தடுப்பு பணிகளை நாளை ஆய்வு செய்கிறார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் உறுதி திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வேளாண் கட்டமைப்பு நிதியிலிருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர் நிலம் மாசுபடுவதை தவிர்க்க குறைந்த அளவிலான யூரியாவை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

மகாராஷ்டிராவிலிருந்து பீஹார் வரை பிரத்யேக விவசாயி ரயில்சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களை இனி நேரடியாக விற்பனை செய்ய முடியும் என்றார் பிரதமர் ச சென்னையையும் அந்தமான் தலைநகர் போர்ட் ப்ளேரையும் இணைக்கும் நீர்மூழ்கி ஆப்டிக்கல் பைபர் கேபிள் இணைப்பை நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் பகுதிகளுக்கு விரைவான மற்றும் நம்பகமான தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கமுடியும்

நரேந்திரமோடி அறிவித்த சுயசார்பு இந்தியா திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் அறிவித்துள்ளார்

அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் ஆலோசித்து பொருட்கள் இறக்குமதி தடைக்கான பட்டியல் தயாரிப்பு பணி நடைபெற்று வருவதாக கூறினார்

இதனிடையே இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டியிடம் விபத்து குறித்து கேட்டறிந்த பிரதமர் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்தியஅரசு வழங்க தயாராக உள்ளதாக உறுதியளித்தார்

ஜெகன் மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார்

கொழும்பிற்கு அருகேயுள்ள பழமையான புத்தர் கோவிலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிபர் திரு

கேபினட் அமைச்சர்கள் அடுத்தவாரம் கண்டியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதவியேற்க உள்ளன்

கடந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைபிடிக்கப்பட்ட முழு ஊரடங்கின் தொடர்ச்சியாக இன்றும் பொதுமக்களின் முழு ஒத்துழைப்போடு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது

இருப்பினும் அத்தியாவசிய தேவைகளான பால் மருந்துக்கடைகள் மருத்துவமனைகள் வழக்கம்போல் இயங்குகின்றன

எடப்பாடி கே பழனிச்சாமி கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதன் அடுத்தகட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்தடுப்பு பணிகள் குறித்து நாளை ஆய்வு செய்கிறார் ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

தமிழகத்தில் ஊராட்சி பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள சிறிய கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை நாளைமுதல் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

இதற்கென அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நடைமுறைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி மூணாறு நிலச்சரிவு சம்பவம் குறித்து கேரள முதலமைச்சர் திரு

கனமழை மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்ய தேவையான மீட்பு மற்றும் நிவாரண உதவிகள் செய்யப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார் விஜயபாஸ்கர் நாட்டிலேயே தமிழகத்தில் மறுசுழற்சி முக கவசங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் காணொலி மூலம் இன்று நடைபெற்ற மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்துகொண்டு பேசிய அவர் தேசிய அளவில் இ சஞ்சீவினி திட்டம் மூலம் பயன்பெறுவோரின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக கூறினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து அரசு வெளிப்படையாக அறிவித்து வருவதாக கூறினார்

நோய்த்தடுப்பு பணிகளில் மாநில அரசு சிறப்பாக செயல்படுவதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளதாக டாக்டர்

உதயகுமார் மதுரை மாவட்டத்தில் அம்மா உணவகங்கள் நோயாளிகளுக்கு தரமான உணவு வழங்கப்படுவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

ராதாகிருஷ்ணன் திரு

வேலுமணி ஆகியோர் தலைமையில் நிவாரண பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

புவியரசன் தெரிவித்துள்ளா்

கேரள மாநிலத்தில் பெய்துவரும் கனமழை காரணமாக ஆலப்புழா இடுக்கி மலப்புரம் கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

தென்காசி மாவட்ட கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆட்சித்தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் அறிவுறுத்தியுள்ளார்

மாவட்டம் மழை பெரம்பலூர் மாவட்ட ஏரி கண்மாய் குளம் போன்ற நீர்நிலை பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி